வருகிறார்

அளிக்கப்படும் என்றுமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார்

இனிவிரிவானசெய்திகள் பிரதமர் திருநரேந்திரமோடிபல்வேறுதிட்டப்பணிகளைதொடங்கிவைப்பதற்காகநாளைதிருப்பூர் வருகிறார்

இந்தநிகழ்ச்சியின்போதுகாணொலிகாட்சிவாயிலாகதிருச்சிவிமானநிலையத்தின் ஒருங்கிணைந்தகட்டிடத்திற்கானகட்டுமானப் பணிகளையும் சென்னைவிமானநிலையத்தின் நவீனமயமாக்கல் பணிகளையும் அவர் தொடங்கிவைக்கிறார் சென்னையில் கட்டப்பட்டுள்ளஈ எஸ் ஐ மருத்துவமனையையும் என்னுா் துறைமுகத்தின் தானியங்கிமுனையத்தையும் அவர் திறந்துவைக்கிறார் சென்னை டி எம் எஸ் வண்ணாரப்பேட்டை இடையேமெட்ரோரயில் போக்குவரத்தையும் திருநரேந்திரமோடிகாணொலிகாட்சிவாயிலாகதொடங்கிவைக்கிறார் இதன் பின்னா் திருப்பூரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமா் கலந்துகொள்கிறாா் இதனையொட்டிதிருப்பூரில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளன

அருணாச்சவபிரதேசம் மற்றும் அசாம் மாநிலங்களுக்குபயணம் மேற்கொண்டுள்ளபிரதமர் பல்வேறுகட்டமைப்புத் திட்டங்களையும் அவர் தொடங்கிவைத்தார் அருணாச்சவப் பிரதேசதலைநகர் இட்டாநகரில் வளர்ச்சித் திட்டங்களைத் தொடங்கிவைத்தும் புதியதிட்டங்களுக்குஅடிக்கல் நாட்டியும் பொதுமக்களிடையேஉரையாற்றியஅவர் வடகிழக்குமாநிலங்கள் வளர்ச்சிபெறாமல் புதிய இந்தியாவைஉருவாக்கமுடியாதுஎன்றார்

தூர்தர்ஷனின் அருண் பிரபாஅலைவரிசை ஹோலங்கிபசுமைவிமானநிலையம் ஆகியவற்றையும் பிரதமர் திருநரேந்திரமோடிதொடங்கிவைத்தார் வரும் மக்களவைத் தேர்தலில் பிஜேபிகூட்டணியில் இடம்பெறும் கட்சிகளுக்குஉரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் என்றுமத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக மூத்ததலைவர் திருதம்பிதுரையின் கருத்துக்கள் அவரதுகொள்கைஅடிப்படையில் உள்ளதாகதிருபொன் ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார்

வரும் மக்களவைத் தேர்தலைதிமுகவால் கூட்டணி இல்லாமல் அனுகமுடியாதுஎன்றும் அவர் கூறினார் பிரதமரின் திருப்பூர் வருகைபற்றிகுறிப்பிட்டதிருபொன் ராதாகிருஷ்ணன் அவரதுவருகைதமிழகமக்களுக்குஒரு புதியநம்பிக்கையைஅளிக்கும் என்றார்

தமிழகபட்ஜெட்டில் கவர்ச்சிகரமானதிட்டங்கள் எதுவும் இல்லைஎன்றும் மக்கள் நலனுக்கானதிட்டங்கள் மட்டுமே இடம்பெற்றிருப்பதாகவும் உணவுத்துறைஅமைச்சர் திருகாமராஜ் தெரிவித்துள்ளார்

கஜா புயல் நிவாரணம் தொடர்ந்துவழங்கப்பட்டுவருவதாகவும் மரங்கள் சேதமடைந்ததுகுறித்துவரும் புகார்களுக்குஉடனடியாகநடவடிக்கைஎடுக்கப்பட்டுவருவதாகவும் திருகாமராஜ் தெரிவித்தார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்களித்தபின்பு அருகேஉள்ளஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தில் வெளிச்சம் தெரியும் என்றும் ஏழு விநாடிகளுக்குள் அச்சிடப்பட்டசீட்டுகண்ணாடிபேனழக்குள் தெரியும் என்றும் கூறினார் இந்தஒப்புகை சீட்டைவாக்காளர்கள் எடுத்துச் செல்லமுடியாதுஎன்றும் வாக்குஎண்ணிக்கையின் போது புகார் எழுந்தால் இந்தச் சீட்டுகணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்

திருசத்யபிரதசாஹூ திருகார்த்திகேயன் ஆகியோர் இணைந்துவாக்குப்பதிவு இயந்திரங்களின் செயல்பாடுகுறித்தவிழிப்புணர்வு வாகனங்களைகொடியசைத்துதொடங்கிவைத்தனர் சென்னைமாவட்டத்தின் பல்வேறுபகுதிகளுக்கும் செல்லும் இந்தவாகனங்கள் பொதுமக்களுக்கு செயல் விளக்கத்தைநேரடியாகஅளிக்கும் பணியைமேற்கொள்ளும் தமிழகத்தில் அனைத்தமாவட்டங்களிலும் அந்தந்தமாவட்டஆட்சியர்கள் மின்னணுவாக்குப்பதிவு இயந்திரம் மற்றும் யாருக்குவாக்களித்தோம் என்பதைதெரிவிக்கும் ஒப்புகைச் சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் செயல்விளக்கத்தைதொடங்கிவைத்தனர் இதற்கானசெயல்விளக்கவிழிப்புணர்வு வாகனங்களைஅவர்கள் கொடியசைத்துதொடங்கிவைத்தனர்

தங்கமணிதெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மின் உற்பத்தியில் தமிழகம் தன்னிறைவு பெற்றுள்ளதால் மின் வெட்டுஏற்படாதுஎன்றும் கூறினார்

சென்னைஒபன் சாலஞ்சர்ஸ் டென்னிஸ் போட்டியின் அரையிறுதியில் இந்தியாவின் பிரதினேஷ் குணேஸ்வரன் சசிகுமார் முகுந்த்ஆகியோர் வெற்றிவாய்ப்பை இழந்தனர்